நாட்டிங்ஹாம் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா வெற்றிபெறும் நிலையில் உள்ளது

குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தியாகத்தை வலியுறுத்தும் இந்நன்னாளில் ஒற்றுமையும் இரக்கமும் பெருக வாழ்த்தியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோதி தமது வாழ்த்து செய்தியில் சமூகத்தில் கருணையும் சகோதரத்துவமும் தழைத்தோங்கட்டும் என வாழ்த்தியுள்ளார்

நாகை மாவட்டம் நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்துகொண்டு குர்பானி ஆடுகளை தானம் அளித்தனர் வேலூர் மாவட்டம் ஈத்கா மைதானம் ஆம்பூர் மஸ்ருல்லும் பள்ளிவாசல் மைதானம் வாணியம்பாடி ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் உள்ள பள்ளிவாசல்களில் ஆயிரக்கணக்கானோர் தொழுகையில் ஈடுபட்டனர்

தர்மபுரி ஈத்கா மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு கூட்டு தொழுகையில் ஏராளமானோர் பங்கேற்று வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் திருச்சி அரசு சையது முதுர்ஷா பள்ளி மைதானத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் தலைமையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது கேரள வெள்ளம் கேரளத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் முடியும் தருவாயில் உள்ள நிலையில் வீடுகளையும் பொது இடங்களையும் தூய்மை படுத்தும் பணிகளை அரசு தொடங்கியுள்ளது

இந்நிலையில் தூய்மை பணிகளும் மறு நிர்மான கட்டமைப்பு பணிகளும் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதனிடையே கேரள வெள்ளத்தில் ஆதார் அட்டையை இழந்தவர்களுக்கு புதிய ஆதார் அட்டை வழங்குவதற்கான நடைமுறைகளை கேரளத்தில் உள்ள வங்கிகள் அஞ்சல் நிலையங்கள் மற்றும் ஆதார் முகமைகள் தொடங்க வேண்டும் என்று தனி நபர் அடையாள ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது மக்கள் இந்த இடங்களுக்கு சென்று தங்களது பெயரையும் உரிய ஆவணங்களையும் வழங்கினால் மின்னணு ஆதார் அட்டைகள் அளிக்கப்படும் என்று தனி நபர் ஆணைய தலைமை நிர்வாக அதிகாரி அஜய் பூஷன் தெரிவித்திருக்கிறார்

பன்னீர்செல்வம் இன்று திறந்துவைத்தார்

எடப்பாடி கே

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார்

ஆஸ்திரேலியா நாட்டின் விக்டோரியா மாநில அரசுடன் அவசர கால சிகிச்சை புரிந்துணா்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தான பின்னா் உரையாற்றிய அவா் இம்மாநில அரசுடன் இணைந்து சோதனை ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தை அடுத்து இம்முன்னேற்றம் என்றார் முன்னதாக விக்டோரியா பாராளுமன்றத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது வாஜ்பாய் அஸ்தி மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் அஸ்தி கலசங்கள் பிஜேபி மாநில தலைவர்களிடம் புதுதில்லியில் இன்று ஒப்படைக்கப்பட்டன பிரதமர் திரு நரேந்திரமோதி பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிங் திருமதி சுஷ்மா சுவராஜ் பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தாராஜன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர் அந்தந்த மாநிலங்களில் உள்ள புன்னிய நதிகளில் இந்த அஸ்தி கரைக்கப்படும் இதனிடையே வாஜ்பாயின் நினைவாக சட்டிஸ்கட் தலைநகர் ராய்பூர் அட்டல் நகர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் உள்ள ராஜ்நந்த் காவ் மருத்துவ கல்லூரிக்கும் வாஜ்பாயின் பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் திரு ரமன்சிங் அறிவித்திருக்கிறார்

தூத்துக்குடியை சோ்ந்த இந்த மீனவா்கள் இலங்கை கல்பட்டி அருகே நேற்றிரவு மீன்பிடித்துக்கொண்டிருந்த போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் அவர்களை பிடித்துச்சென்றனர் இந்த மீனவர்களின் படகும் கைப்பற்றப்பட்டது மீனவர்களும் தற்போது அந்நாட்டின் புத்தளம் காவல்நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்

ஏராளமானோர் மீட்கப்பட்டனர் மேலும் பலர் இந்த தளத்திற்குள் சிக்கி இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உடான் திட்டம் சர்வதேச விமான பயணத்திற்கும் உடான் திட்டத்தை விரிவாக்குவதற்கான வரைவு திட்டத்தை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது குறைந்த கட்டணத்தில் விமானப்பயணம் என்ற உடான் திட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும் மாநிலங்களில் மட்டுமே இது செயல்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெளிவு படுத்தியுள்ளது

இதன்படி நீட் தேர்வு எழுத்து முறையில் ஆண்டுக்கு ஒருமுறை நடத்தப்படும்

இதனை ஒட்டி அனைத்து கிராமங்களிலும் சிறப்பு கிராம சபைக்கூட்டங்கள் நாளை நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது

ஜிம்னாஸ்டிக் போட்டியில் பதக்கம் வெல்வார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தீபா கர்மாகர் காயம் காரணமாக போட்டியிலிருந்து வெளியேறினார்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது